நரேந்திர மோடி சீன அதிபருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதிய இந்தியா என்னும் கனவை நிறைவேற்ற தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சேலம் அருகே தலைவாசலில் கால்நடை பூங்கா அமைக்கும் பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டி வாழப்பாடி அருகே புதிய கிரிக்கெட் மைதானத்தையும் திறந்து வைத்தார்

கொரோனா வைரஸ் நிலவரங்களை சமாளிப்பதில் இந்தியா சீனாவிற்கு பக்க பலமாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சீன அதிபர் திரு

கொரோனா வைரஸ் தாக்குதலால் சீனாவில் ஏற்பட்ட உயிர் இழப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்து கொள்வதாகவும் சீனாவின் ஹுபே மாகாணத்தில் சிக்கி தவித்த இந்தியர்களை மீட்க உதவியதற்காக சீன அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கடிதத்தில் பிரதமர் கூறியுள்ளார்

பிரதமர் திரு

நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் தொழில் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளுடன் பட்ஜெட் உத்தேசங்கள் குறித்து கலந்துரையாடிய அவர் டிஜிட்டல் இந்தியா மற்றும் தொழில் முனைவு ஊக்குவிப்பு திட்டங்களால் புதிய இந்தியா என்னும் கனவு வெற்றிகரமாக நிறைவேறும் என்றார் இந்தியாவில் வர்த்தகம் புரிவதை திறம்பட்ட ஆளுகை மூலம் எளிமையாக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதி அமைச்சர் தெரிவித்தார்

வாரணாசியில் உள்ள ரவிதாசர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ரவிதாசர் ஜெயந்தியை ஒட்டிகுடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தி உள்ளனர் அமைதி நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை மக்களிடையே வலியுறுத்தியவர் ரவிதாசர் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தமது செய்தியில் கூறியுள்ளார் நீதி சமுத்துவம் மற்றும் சேவைக்கு முக்கியத்துவம் அளித்த ரவிதாசரின் போதனைகள் எக்காலத்திலும் மக்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று ட்விட்டரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

முதுபெரும் சிந்தனையாளரும் விவேகானந்தா கேந்திரத்தின் தலைவருமான பி பரமேஸ்வரன் கேரள மாநிலம் ஒட்டப்பாலத்தில் இன்று அதிகாலை காலமானார்

பரமேஸ்வரன் மறைவிற்கு குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்திய தத்துவ ஞானத்தின் வடிவமாகவே திகழ்ந்த பி பரமேஸ்வரன் விவேகானந்தா கேந்திரம் மற்றும் பாரதீய விசார கேந்திரம் மூலமாக சமுதாயத்திற்கு அளப்பரிய பங்களிப்பு செய்தவர் என்று குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார் பாரத தாயின் தவப்புதல்வர்களில் ஒருவரான பரமேஸ்வரன் நாட்டின் கலாச்சார ஆன்மீக மறுமலர்ச்சிக்கும் ஏழைகளுக்கான சமூக சேவைக்கும் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் கூறியுள்ளார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூத்த பிரச்சாரகர்களில் ஒருவரான பி பரமேஸ்வரன் அந்நாளைய பாரதீய ஜன சங்கத்தின் துணை தலைவராகவும் இருந்துள்ளார்

பிரகாஷ் ஜவுடேகர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் குறித்து ஹாலிவுட் டோலிவுட் கூட்டு தயாரிப்பாக உருவாகி வரும் வாழ்க்கை வரலாற்றுத் திரைப்படத்தின் முதல் பார்வைப் படங்களை வெளியிட்டு பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் வியட்நாம் துணை அதிபர் திருமதி

இப்பயணத்தின் போது குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவை அவர் சந்தித்து பிரதிநிதிகள் நிலையில் பேச்சு வார்த்தை நடத்துவார் ராஷ்ட்ரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்தையும் அவர் சந்திப்பார் வியட்நாம் அதிபரின் இந்திய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான சேவை வரும் புதன்கிழமை அறிவிக்கப்படும் அவர் வியாழக்கிழமை புத்த கயாவிற்கு செல்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையிலான உறவுகள் கலாச்சார நாகரிகம் மற்றும் வரலாற்று தொடர்புகளின் வலுவான அடிப்படை மீது கட்டி அமைக்கப்பட்டிருப்பதும் பிராந்திய மற்றும் சர்வதேச அரங்குகளில் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வு அடிப்படையில் இருநாடுகளும் ஒத்துழைப்பாக செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்றும் இதற்காக தனி சட்டம் இயற்றப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் தலைவாசலில் இன்று நடைபெற்ற விழாவில் ஒருங்கிணைந்த அதிநவீன கால்நடை ஆராய்ச்சி பூங்கா அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக் கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது என்றும் காவிரி டெல்டாவில் மீத்தேன் எடுக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

கால்நடை ஆராய்ச்சி பூங்கா அமைக்கும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் தலைவாசலில் இன்று கால்நடை கண்காட்சி ஒன்றையும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார்

எடப்பாடி பழனிச்சாமி இன்று திறந்து வைத்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ராகுல் ட்ராவிட் முன்னிலையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன்னாள் தலைவர் திரு என் சீனிவாசன் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் திருமதி ரூபா குருநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதிய கிரிக்கெட் மைதானத்தை இளைஞர்கள் தங்கள் திறமைகள் மூலம் உலக அளவில் புகழ் பெறச் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தமது உரையில் கேட்டுக் கொண்டார் எதிர்காலத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சிறு மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து தான் வருவார்கள் என்று ராகுல் ட்ராவிட் கூறினார் புதிய மைதானத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடத்தப்படும் என்று திரு சீனிவாசன் அறிவித்தார்

இது பாட்டாளி மக்கள் கட்சியின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றும் பாமகவின் கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று கனகனேரி பகுதியில் வாரயிறுதி ஆய்வு மேற்கொண்டார் ஏரிச் சங்க உறுப்பினர்கள் மூகாம்பிகா நகர் மக்கள் நலச் சங்கத்தினர் மற்றும் திலாசுப்பேட்டை அரசுப் பெண்கள் நடுநிலைப் பள்ளி மாணவிகளுடன் இணைந்து தூய்மை பணிகளில் அவர் ஈடுபட்டார் உலக வலிப்பு நோய் தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது இதை ஒட்டி புதுவை ஜிப்மரில் இன்று நடைபெற்ற வலிப்பு நோய் குறித்த வினாடி வினா போட்டி மற்றும் பேச்சு போட்டியில் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர் வலிப்பு நோய் சிகிச்சை குறித்து தொடர் மருத்தவ பயிலரங்கம் நடைபெற்றது

தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அதிகாரப்பூர்வமற்ற செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் அச்சம் வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

பொதுப் பேரவை அமர்வின் தலைவர் திரு திஜ்ஜானி முகமது பாண்டே கூறியுள்ளார் எதியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபா வில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒற்றுமை அறிவியல்பூர்வ முயற்சிகள் மற்றும் போதிய நிதி உதவிகள் மூலம் எபோலா வைரசை போலவே கரோனா வைரஸ் பிரச்சனையில் இருந்தும் மீள முடியும் என்றார்

நரேந்திர மோடி சீன அதிபருக்கு கடிதம் எழுதியுள்ளார்